தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்காக எந்தவொரு ஆதாரமும் சம்ப்பிக்க தேவையில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூறியுள்ளார்

இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டயில் நியூசிலாந்து வெற்றி பெறும் நிலையில் உள்ளது

இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் இரண்டாம்கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ள இந்தக் கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது தில்லி வன்முறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை இந்தக் கூட்டத்தில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன எந்தவொரு பிரச்சினைக் குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்காக எந்தவொரு ஆதாரமும் சமா்ப்பிக்க தேவையில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தெரிவித்துள்ளார் நேற்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இது கட்டாயமல்ல எந்த ஆதாமும் சமள்பிக்கப்பட தேலவயில்லை என்று தெளிவபடுத்தியிருக்காங்க அதமட்டுமல்ல அருகாமையில் இருக்கிற ஆற்திர மாநிலம் தெலங்கானா மாநிலம் எட்படி இதை அமல்படுத்தராங்களோ அதே நடைமுறைய தமிழ்நாடு அரசும் பின்பற்றம் முன்னதாக விருத்நகரில் மருத்துவ கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு பேசிய முதலமைச்சர் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அரசாக தமது அரசு திகழ்ந்து வருவதாக குறிப்பிட்டார்

சிறபான்மையின மக்கள் எள்ளளவும் ஐயப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை என்பதை இந்த மிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்தக் கொள்கிறேன்

தமிழக சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுகுழு கூட்டம் பேரவைத் தலைவர் திரு தனபால் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறுகிறது வரும் ஒன்பதாம் தேதி தொடங்கவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார் துறைவாரியாக மானிய கோரிக்கைகளை எந்தெந்த தேதிகளில் எடுத்துக் கொள்வது என்பது குறித்தும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளது தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினா்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் திரு திருச்சி சிவா திரு அந்தியூர் செல்வராஜ் திரு என் ஆர் இளங்கோ ஆகியோர் இந்தத் தேர்தலில் போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்

ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன

மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது முறைகேடுகளைத் தடுக்க நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது முறைகேடுகளுக்கு உடந்தையாக செயல்படும் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

நீ என்ன மாற்றத்தை பார்க்க விரும்புகிறாயா அந்த மாற்றமாக நீ இரு என்று மகாத்மா காந்தியின் கூற்றுக்கேற்ப வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான் எனக்கு இயற்கை பெண்களுக்கு ஒரு சில சிறப்புகளையும் ஆண்களுக்கு ஒரு சில பண்புகளையும் வழங்கியிருக்கிறது அதை மாற்ற முற்படாமல் நாம் வீட்டிலுள்ள கடலைகளையும் சிறப்பாக நிறைவேற்றி நாட்டிற்கும் நமது நோத்தையும் உழைப்பயும் அற்ப்பணிக்கும் சீர்மிகு பெண்களாக உருவெடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரையும் வாழ்த்துகிறேன் எந்தவொரு தடையையும் மீறி பெண்களால் சாதிக்க முடியும் என்றும் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார்

துருக்கி எல்லை வாயிலாக தங்கள் நாட்டிற்குள் நுழைய முயன்ற பத்தாயிரம் போ தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக கிரீஸ் அரசு கூறியுள்ளது

தில்லியில் சமூக வலைதளங்கள் மூலமாக வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது அசாம் சுட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மாதம் ஒரு லட்சத்து ஐயாயிரம் கோடி ரூபாயை எட்டியது நெல்லையில் தவகால நடைப்பயணம் நேற்ற மேற்கொண்டனர் ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர்

விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து வெற்றிபெறும் நிலையில் உள்ளது

எஞ்சிய வீரர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிக் கொடுத்தனர்